முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்தினார் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

ஜா்க்கண்ட் சுட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜா்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி அறுதிப்பெரும்பான்மை பெறும் நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் பள்ளி மாணவர்களுக்காள தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா் சென்ளை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்பது மாணவர்களுக்கு முதலமைச்சர் மிதிவண்டிகளை வழங்கினார்

அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதற்காக தமிழ்நாடு அரசின் பங்குத் தொகையாக ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சில் ஹூஸ்டன் தமிழ் இருக்கை அமைப்பின் தலைவா் திரு சாம் கண்ணப்பன் இதற்கான காசோலையை பெற்றுக் கொண்டாா் ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு துணை முதலமைச்சள் திரு ஒ பன்னீர்செல்வம் தமது சொந்த நிதியிலிருந்து ஏழு வட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் அயல்நாட்டு பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கை அமைக்கப்படுவதால் அங்கு வாழும் புவம்பெயர்ந்த தமிழர்களும் அந்நாட்டவர்களும் தமிழ் மொழியை கற்கவும் தமிழ் பண்பாட்டை அறிந்து கொள்ளவும் உதவும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வியல் இலக்கியங்கள் தொட்டு நவீனகால இலக்கியங்கள்வரை ஆய்வு செய்யவும் அதன் முடிவுகளை உலகிற்கு தெரிவிக்கவும் இதன் மூலம் வழிவகை ஏற்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது

நீலகிரி மாவட்ட எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள வாக்குச் சாவடிகளில் மாவோயிஸ்ட் அச்சறுத்தல் உள்ளதாகக் கருதப்படும் இடங்களில் சிறப்பு அதிரடிப்படை காவல்கள் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சசிமோகன் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் வாக்காளர் வரைவு பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

சென்னையில் மாநகராட்சி அலுவலகங்களிலும் பிற பகுதிகளில் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் வரைவு வாக்காளர் பட்டியல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது

திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகை அருகிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி ராஜரத்னம் விளையாட்டரங்கில் நிறைவடைந்தது

ஜா்க்கண்ட் விகாஷ் மோ்ச்சா அனைத்து மாணவர் ஜா்க்கண்ட் யுனியன் ஆகியவை தவா மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளன முற்றிலும் உள்நாட்டியேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய அதி நவீன ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது

பழம்பெரும் நடிகை சாவித்திரியின் திரையுலக வாழ்க்கையை சித்திரிக்கும் மகாநடி தெலுங்கு படத்தில் நடித்ததற்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் யூரி மற்றும் அந்தாதுன் திரைப்படங்களில் நடித்த விக்கி கௌசல் மற்றும் ஆயூஷ்மான் குரானா ஆகியோர் சிறந்த நடிகருக்கான விருதை கூட்டாகப் பெற்றனர் சிறந்த இயக்குநருக்கான விருதை யூரி படத்தை இயக்கிய ஆதித்ய தர் பெற்றுக் கொண்டார் சிறந்த தமிழ் படத்துக்கான விருது பாரம் படத்துக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு திரைப்படங்கள் சக்தி வாய்ந்த தகவல் தொடா்பு ஊடகமாக திகழ்கிறது என்றார் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை வெளிப்படுத்த திரைப்படத் துறையினா் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டார்

முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண்சிங்கின் பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்துவதில் சரண்சிங் பங்கு பாராட்டத்தக்கது என்று தமது டுவிட்டர் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்விஸ் வங்கியில் கணக்கு வைத்துள்ள இந்தியர்களின் விவரங்களை வெளியிட வாய்ப்பில்லை என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சுட்டத்தின் கீழ் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்துள்ள நிதி அமைச்சகம் இந்தியா ஸ்விட்சா்லாந்து இடையேயான வரி விதிப்பு உடன்படிக்கையின்படி ரகசியங்களை காக்க வேண்டியிருப்பதால் இந்த விவரங்களை வெளியிட இயலாது என தெரிவித்துள்ளது மேலும் பிற நாடுகளிலிருந்து பெறப்பட்ட கறப்புப்பண விவரங்களையும் வெளியிட நிதி அமைச்சகம் மறுத்துள்ளது நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதில் இந்திய ரானுவம் முன்னணியில் இருப்பதாக ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் புதுதில்லியில் ரானுவ கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் புதிய கண்டுபிடிப்புகளும் புதுமைகளும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பதாக உள்ளது என்றார் தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு பிரசித்திபெற்ற மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை போட்டிக்குத் தயா்படுத்தும் வகையில் தீவிர பயிற்சி அளித்து வருவதாக மாடு வளர்ப்போர் கூறியுள்ளனர்

திருப்பத்துா் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூவம் பருத்தி ஏல விற்பனையை அம்மாவட்ட ஆட்சியர் திரு சிவனருள் இனறு தொடங்கி வைத்தார்